கொரோனா பிரச்சனைக்கு இடையிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த செப்டம்பர் முதல் அரசின் வருவாயில் இயல்பு நிலை திரும்பி இருப்பதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி தெரிவித்துள்ளார்

சுயசார்பு இந்தியாவை எட்டவும் விவசாயிகளுக்கான கிசான் ரயில்களை இயக்கவும் இந்த ரயில் பாதை உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார் புதிய ரயில் பாதை அமைந்துள்ள பகுதிகளில் பொருளாதார செயல்பாடுகளும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார்

நாட்டின் நாடி நரம்புகளாகத் திகழ்வதே ரயில் பாதைகள் தான் என்றும் ரயில் பாதை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு எதிர்கால தலைமுறைகளின் தேவைகளுக்கானதே தவிர அரசியல் பிரச்சனை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரத்யேக சரக்கு போக்குவரத்திற்கான கிழக்கத்திய ரயில் பாதையில் ரயில்களின் இயக்கத்தை முறைப்படுத்த பிரயாக்ராஜில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு இந்நிகழ்ச்சியின் போது திறந்து வைத்தார்

அன்பழகன் புதுவகை கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மத்திய அரசு கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மேலும் ஒரு மாத காலம் நீட்டித்து உள்ள நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடத் தடை இல்லை என முதலமைச்சர் கூறுவது மக்களின் உயிரைப் பற்றி கவலைப்படாத செயல் என்று புதுச்சேரி கிழக்கு மாநில அஇஅதிமுக செயலரும் கட்சி சட்டமன்றக் குழுவின் தலைவருமான திரு அன்பழகன் கூறி உள்ளார் விதிமுறைகளை மீறிக் கூட்டம் கூட்டப்பட்டால் துணை நிலை ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரி உள்ளார்